கஜா புயல் கடலூர் பாம்பன் இடையில் நாகை அருகே இன்றுமாலை அல்லது இரவு கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் அறிவித்துள்ளது

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

பாதுகாப்புத்துறையில் படைப்பாற்றல் திறனுக்கு கூடுதல் வாய்பபுகள் உள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்திருக்கிறார்

இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வுமைய கூடுதல் தலைமை இயக்குநர் டாக்டர்

கனமழை மாவட்டம் கனமழையை பொறுத்தவரை இன்று தேனி திண்டுக்கல் மாவட்டங்களிலும் நாளை கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் காஞ்சிபுரம் உத்தரமேருா் பகுதியில் தற்போது மழை பெய்து வருகிறது

வட தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அவர் எச்சரித்துள்ளார்

உதயகுமார் புயல் முன்னெச்சரிக்கை தகவல் அறிவிப்பு அமைப்பினை சோதனை அடிப்படையில் கடலூர் நாகை மாவட்டங்களின் செயல்பாட்டிற்காக சென்னை சேப்பாக்கம் மாநில கட்டுப்பாட்டு மையத்தில் இன்று தொடங்கி வைத்தார்

சம்பத் கஜா புயலுக்கு முன்னும் பின்னும் கடலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மாநில தொழில்துறை அமைச்சா் திரு

சம்பத் தலைமையில் சிறப்பு கண்காணிப்பு அதிகாரி திரு

அன்புசெல்வன் மாவட்ட அரசு அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

மேலும் அரசு அதிகாரிகள் இன்றிரவு முழுவதும் தத்தம் அலுவலகத்தில் தங்கியிருந்து நிலைமைகளை கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

சண்முகம் கஜா விழுப்புரம் மாவட்டத்தில் கஜா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில சட்ட அமைச்சர் திரு

தீயணைப்புத்துறை மின்வாரியம் காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய குழுக்களும் தயார்நிலையில் உள்ளன

மாநில செய்திப்பிரிவின் சிறப்பு செய்தியறிக்கைகள் சென்னை வானிலை ஆய்வுமையத்தின் தகவல்கள் மாவட்ட நிர்வாகத்தின் நிவாரண பணிகள் தொடர்பான அறிக்கைகள் உயர் அதிகாரிகளின் சிறப்பு பேட்டிகள் ஆகியவை இதில் இடம்பெறும்

எடப்பாடி கே

திருச்செங்கோடு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற உள்ள இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சருடன் மாநில அமைச்சர்கள் திரு

நிர்மலா சீத்தாராமன் பாதுகாப்புத்துறையில் படைப்பாற்றல் திறனுக்கு வாய்ப்புள்ள பிரிவுகள் அதிகம் உள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி

பாதுகாப்பு தளவாடங்களை உருவாக்கும் நிறுவனங்கள் தத்தம் உற்பத்தி பொருட்களின் தரம் குறித்து முப்படைகளின் நம்பிக்கையை பெறுவது முக்கியம் என்று கூறினார்

குத்துச்சண்டை உலக கோப்பை மகளிர் குத்துச்சண்டை போட்டிகள் புதுதில்லியில் இன்று தொடங்குகின்றன